போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளில் பிம்ஸ்டெக் நாடுகள் இணைந்து செயலாற்ற உள்துறை அமைச்சர் திரு

நிர்பயா வன்புணர்வு கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தனித்தனியாக மரண தண்டனை கோரி மத்திய அரசு தாக்கல் செய்த மனுமீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் நாளை பிற்பகல்வரை ஒத்திவைத்துள்ளது

மேம்பாலத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி போக்குவரத்திற்கு ஓரிரு வாரங்களில் திறந்துவைக்க உள்ளார்

தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மென் எழுத்து தேர்வு திட்டமிட்டப்படி விரைவில் நடத்தப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி கூறியிருக்கிறார்

அமீத்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் பிம்ஸ்டெக் போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் கடத்தல் ஒருபெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று எடுத்துரைத்தார்

போதைப்பொருள் ஏற்றுமதி இறக்குமதிக்கு இந்தியா ஒருபோதும் அளிக்காது என்று அவர் உறுதியளித்தார் பிம்ஸ்டெக் அமைப்பில் இந்தியா பங்களாதேஷ் பூடான் மியான்மர் நேபாளம் இலங்கை தாய்லாந்து ஆகியவை உறுப்புநாடுகளாக உள்ளன

இதுதொடர்பான மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் ஆர் பானுமதி அசோக் பூஷன் யு

போபண்ணா அடங்கிய அமர்வு குற்றவாளிகள் அதற்குள் பதிலளிக்க ஆணையிட்டுள்ளது மேலும் குற்றவாளி பவன்குமார் குப்தா சார்பில் ஆஜராக மூத்த வழக்கறிஞர் அஞ்சனா பிரகாஷை நியமித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நரிமன் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்ததோடு இத்தகைய குற்றப் பின்னணி உள்ளவர்களை வேட்பாளர்களாக தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்களையும் அதில் வெளியிட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது

அரசியல் கட்சிகள் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத பட்சத்தில் தேர்தல் ஆணையம் அது குறித்து உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது

லோனா வாலாவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத்தலைவர் இந்த மையம் இந்திய கடற்படைக்கும் கடலோர காவல்படைக்கும் சிறந்த அதிகாரிகளை வழங்கியுள்ளதாகவும் இந்திய கடற்படை நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிப்பதாகவும் பாராட்டு தெரிவித்தார்

ரேடியோ உருவாகியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது

நா பொதுச்சபையால் சர்வதேச தினமாக அங்கீகரிக்கப்பட்டது வானொலியும் பன்முகத்தன்மையும் அதன் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும்

எடப்பாடி கே

சேலம் மாநகராட்சியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கட்டப்பட்டு வரும் இந்த இரண்டு அடுக்கு மேம்பால பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளன

சேலம் நான்கு ரோடிலிருந்து குரங்கு சாவடி வரை சுமார் நான்கரை கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பாலம் திறக்கப்பட்டதும் தங்குதடையின்றி வாகனப்போக்குவரத்து மிக இலகுவாக அமையும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே வெளிநாடுகளில் உள்ளது போல இந்த இரட்டை அடுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டிருப்பதால் சேலம் பகுதி மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்

பன்னீர்செல்வம் நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார் காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து முதலமைச்சர் அண்மையில் அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து அதற்காக தனிச்சட்டம் இயற்றப்படுவது குறித்து துணை முதலமைச்சர் இதில் அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது

தங்கமணி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மென் எழுத்து தோ்வை நடத்த எந்தவித தடையும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

ஒளிவுமறைவின்றி கேங்மென் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருவதால் இதுதொடா்பான எந்தவித விசாரணையையும் எதிர்கொள்ள மின்வாரியம் தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடுகள் உடனடியாக கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

திண்டுக்கல் சீனிவாசன் இன்று திறந்துவைத்தார்

மதிவாணன் வாக்காளர் பட்டியல் சுருக்கமுறை திருத்தத்திற்கு மனு அளித்த விண்ணப்பதாரர்களிடம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார்

காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில சிறுபான்மையின ஆணைய கலந்துரையாடல் கூட்டம் அதன் தலைவர் ஜான் மகேந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது